அனுப்பப்படஉள்ளதாகமத்தியஅரசுகூறியுள்ளது

மருத்துவஆராய்ச்சியாளர்கள் தீவிரமாகஈடுபட்டுள்ளனர்

மாநாட்டின் முடிவில் இந்தஅமைப்பின் சார்பில்அரசியல் தீர்மானம் ஒன்றும் நிறைவேற்றப்படஉள்ளது

மாநிலங்களுக்கு ரயில் இடையேயானபேருந்துபோக்குவரத்துக்குவிதிக்கப்பட்டதடைதொடரும் என்றுமத்தியஅரசுஅறிவித்துள்ளது

இருப்பினும் கட்டுப்படுத்தப்பட்டமண்டலங்களைப் பொறுத்தவரைஎவ்விததளா்வும் அளிக்கப்படமாட்டாதுஎன்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது பெருநகரகாவல்துறைஎல்லைக்குஉட்பட்டபகுதிகளில் கட்டுமானபணிநடைபெறும் இடத்திலேயேதொழிலாளர்கள் இருக்கும் தங்கி பட்சத்தில் பணிகளைமேற்கொள்ளஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது

நிறுவனம் ஏற்பாடுசெய்தவாகனங்களில் மட்டுமேபணியாளர்கள் வரவேண்டும்

உணவகங்களில் காலை ஆறு மணிமுதல் இரவு ஒன்பதுமணிவரைபாா்சல் மட்டும் வழங்கலாம்

ப்ளம்பர் எலெக்ட்ரீஷியன் ஏ சிமெக்களிக் வீட்டுவேலைபணியாளர்கள் உரியஅனுமதிபெற்றுபணி புரியஅனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை ஹைதராபாத்

ஜிப்மர் கூடுதல் பேராசிரியர்கள் டாக்டர் பழளிவேல் டாக்டர் ராகேஷ் சிங் ஆகியோர் சென்னைக்கு வரவுள்ளதாகவும் அந்தசெய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கிடையேசென்னையில் இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கைஅதிகரித்துவருவதுகுறித்தபொதுமக்கள் கொள்ளத் தேவையில்லைஎன்றுவருவாய் நிர்வாகஆணையர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்

நாடுமுழுவதும் சரக்குப் போக்குவரத்தசேவையில் ஈடுபட்டுள்ளஒட்டுநா்கள் மற்றம் சரக்குப் போக்குவரத்துநிறுவனங்கள் சந்திக்கும் பிரக்சினைகளுக்கதீர்வுகாணதேசிய அளவிலானகட்டுப்பாட்டு அறையை உள்துறை அமைச்சகம் ஏற்படுத்தியுள்ளது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளநிலையில் மாநிலங்களுக்கிடையேசரக்குப் போக்குவரத்துநடைபெறும்போதுஏற்படும் பிரச்சினைகளையஇந்தகட்டுப்பாட்டுஅறைஉதவிசெய்யும்

இதுபோன்றகட்டுப்பாட்டுஅறைஅமைக்கப்படும் என்றுஏற்கனவேமத்தியசாலைப்போக்குவரத்தமற்றும்நெடுஞ்சாலைத்துறைஅமைச்சா் திரு நிதின் கட்காரிஅறிவித்திருந்தார் என்பதுகுறிப்பிடத்தக்கது

ராம்நாத் தொற்றைமுறியடிக்கநாடேஷன்றுபட்டுநிற்கிறதுஎன்பதைவெளிப்படுத்தும் வகையில் இந்தநிகழ்ச்சிகள் அமைந்ததாககுறிப்பிட்டுள்ளார் விமானப்படைகள் வானில் அணிவகுப்பு நடத்தியதும் ராணுவபேண்டுவாத்தியக்குழுவினா் மருத்துவமனைகள் முன்பு தேசப்பக்திபாடல்களை இசைத்ததும்வரவேற்கத்தக்கதுஎன்றுகுடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யாநாயுடு கூறியுள்ளார்

உலகபொருளாதாரமும் பொதுசுகாதாரத்துறையும் மேலும் பாதிப்புக்குஆளாகாமல் இருக்கதடுப்பூசிவிரைவாககண்டுபிடிப்பதுஅவசியம் என்றுநிபுணர்கள் கருத்துதெிவித்துள்ளனர் அமெிக்கா சீனா பிரிட்டன் இந்தியாஉள்ளிட்டபலநாடுகள் தடுப்பூசியைகண்டுபிடிக்கும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளன